பல்ஸ் ஆக்ஸிமீட்டர் அதிக அளவில் பன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

மதுரையில் முழு ஊரடங்கு மேலும் இரண்டு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது

மத்திய ஆயுதப் படையின் சாா்பில் நாடு தழுவிய மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தை இன்று ஹரியானா மாநிலம் காதர்பூரில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த நோய் தொற்றினை இந்தியா எவ்வாறு எதிர்கொள்கிறது என்று உலக நாடுகள் எண்ணிக் கொண்டிருந்த நிலையில் மக்கள் ஒத்துழைப்போடு இப்பணிகள் சிறப்பாக மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தா் இதனை சா்வதேச சமுதாயம் தற்போது உணா்ந்திருப்பதாகவும் அவா் கூறினாா்

தீவிரவாதத்துக்கு எதிராக மட்டுமன்றி நோய் தொற்றிலிருந்தும் மக்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதை பாதுகாப்புப் படையினா் உணா்த்தி இருப்பதாகவும் அவா் குறிப்பிட்டாா் இதன் காரணமாக பாதுகாப்புப் படையினருக்கு தாம் தலைவணங்குவதாகவும் திரு அமித்ஷா கூறினார்

மாநிலம் முழுவதும் அமைச்சள்கள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றன் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவா்களின் ஆக்ஸிஜன் அளவை அளவிடுவதற்கான கருவிகளின் பயன்பாட்டு எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு முதலமைச்ச் அறிவுறுத்தியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

எஞ்சியுள்ள கருவிகளும் ஓரிரு நாட்களில் வாங்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் வீட்டில் தனிமைப்படுத்தப் பட்டவர்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களின் ஆக்ஸிஜன் அளவை கண்காணிக்கவும் இந்த பல்ஸ் ஆக்ஸிமீட்டர் அதிக அளவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் உயிரிழப்புகளை குறைக்க பெருமளவில் உதவிடும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கா அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்

இதன்மூலம் இந்த நோய்தொற்று பாதிப்பிலிருந்து ஒருவா் தம்மை பாதுகாப்பதோடு மட்டுமன்றி பிறருக்கும் இந்நோய் பரவாமல் தடுப்பதற்கு இது உதவுவதாக அமைச்சா் தெரிவித்துள்ளாா் மதுரை மாவட்டம் வடபழஞ்சியில் எல்காட் பூங்காவில் அமையவுள்ள கோவிட் நல ஸ்யத்தை இன்று ஆய்வு செய்த வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமார் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசினார்

அசோக்நகரில் நோய் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கூட்டு முயற்சியினால் எதையும் சாதிக்க முடியும் என்று இந்த மாணவர்கள் தெரிவித்தனர்

பால் விநியோகம் மற்றும் மருந்து சேவைகளுக்கு மட்டுமே இன்று அனுமதி அளிக்கப்பட்டது இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமைதோறும் தளாவில்லா ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த தளா்வில்லா ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் பொதுமக்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார்

மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் பரவை பேரூராட்சி மதுரை கிழக்கு மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் வட்டாரத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் முழு ஊரடங்கு காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் தளா்வுகளும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

தமது முகநூல் பக்கத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இயற்கையோடு வாழ வேண்டியதன் அவசியத்தையும் இது உணா்த்தி இருப்பதாகக் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு தற்போது கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை பயன்படுததிக் கொள்ள வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் சுய சார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மத்திய நிதி அமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டாா் இந்த இயக்கத்தின் கீழ் சிறு குறு தொழில் துறையினருக்கு அவசரகால கடனுதவி திட்டத்தின் கீழ்

நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் கண்டிப்பாக நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சா் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளாா் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெிவித்த அவர் உரிய சுகாதார பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்றார் சாத்தான்குளம் வியாபாரிகள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சிறப்பு உதவி ஆய்வாளா் உட்பட ஐந்து காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் முன்னதாக இவ்வழக்கில் கைது கசுய்யப்பட்டுள்ள ஆய்வாள் ப்ரீதர் உட்பட மூன்று பேர் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்படடனா் இதற்கிடையே இவ்வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இன்றும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றன்

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறிளார்